வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திர மோடிக்கு புனிதக் குடும்ப சபை நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது

நிர்மலா சீத்தாராமன் நாளை திறந்து வைக்கிறார்

துர்கா பூஜை திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தீமையை நன்மை வெற்றி கொண்டதைக் குறிக்கும் துர்கா பூஜை திருநாளில் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் வளமும் பெருகி செழிப்பு மேம்பட துர்காதேவியின் அருள் கிடைக்கட்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் சமூகத் தீமைகளை அகற்றி பொருளாதார வலுவும் தார்மீக வலிமையும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியும் கொண்ட இந்தியா ஒன்றைப் படைக்க துர்கா பூஜை திருநாளில் அனைவரும் உறுதி ஏற்போமாக என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி டிவிட்டரில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் துர்கா பூஜை கொண்டாட்டங்கள் உலகம் முழுவதும் கோலகலமாக நடைபெற்று வருவதைச் சுட்டிக்காட்டி வலிமை துணிச்சல் மற்றும் கருணையின் வடிவமான துர்கா தேவியின் அருளாசி மூலம் சமூகம் மேம்படத் தாம் வேண்டுவதாகக் கூறியுள்ளார் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை திருநாளை ஒட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கல்வி கடவுளாம் சரஸ்வதிக்கும் தொழிற் கருவிகளுக்கும் பூஜை செய்து நன்றி தெரிவிக்கும் இப்புனித நாளில் அனைவருக்கும் அறிவும் திறனும் மகிழ்ச்சியும் வளமும் பெருகத் தாம் வாழ்த்துவதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி அவரது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் புதுவை அரசுத் தொழிற்துறைக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருவதாகவும் இந்திய அளவில் தற்போது தொழில்துறை மந்த நிலையில் உள்ள போதிலும் உழைக்க தயங்காத தொழிலாளர்களின் கடும் உழைப்பினால் நாடு மீண்டு வரும் என்பதில் ஐயமில்லை என்றும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார் புதுச்சேரி மாநிலத்தின் மாணவர்கள் அனைவரும் நன்கு படித்து முன்னேற தாம் வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மாநில பிஜேபி தலைவர் திரு

சுவாமிநாதன் உட்பட பலரும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுதப் பூஜை வாழ்த்து தெரிவித்து செய்தி வெளியிட்டுள்ளனர் இதற்கிடையே ஆயுத பூஜை திருநாளை ஒட்டி பூசணிக்காயைத் தெருவில் போட்டு உடைப்பதை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் தவிர்க்க வேண்டும் என்று காவல்துறை கூறியுள்ளது இதை மீறுவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி வடக்கு மற்றும் கிழக்கு மண்டல போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சீன அதிபர் திரு ஜீ ஜின்பிங் சந்திப்பு நடைபெற இருப்பதை ஒட்டி கடற்கரை கோவில் ஐந்து ரதம் அர்ஜுனன் தபசு கிருஷ்ணர் வெண்ணை உருண்டை உள்ளிட்ட புராதனச் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடற்கரைக் கோவில் அருகே கவுதம புத்தர் சிலையும் தமிழத்தின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு விளையாட்டை குறிக்கும் வகையில் காளைகளின் சிலையும் நிறுவப்பட்டு உள்ளன வெண்ணை உருண்டைப் பகுதியை சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது

புனிதக் குடும்ப சபையை நிறுவிய சகோதரி மரியம் திரெசியா விற்கு போப்பாண்டவர் புனிதர் பட்டம் வழங்கவிருப்பதை பாராட்டி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி க்கு புனிதக் குடும்ப சபை நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது புனித குடும்ப சபையின் தலைமைக் காப்பாளர் சகோதரி உதயா இதுகுறித்து பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மிகுந்த ஆன்ம பலத்துடன் பல்வேறு நெருக்கடிகளை சமாளித்து சமுகத்திற்கு சேவையாற்றியவர் சகோதரி மரியம் திரெசியா என்றும் அன்னார் குறித்துப் பிரதமர் பேசியது சபைக்கு உள்ளேயும் வெளியிலும் அனைவரின் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார் தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்புகள் இல்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

முன்னதாக ஆசாரிபள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருதய நோய் ஆய்வகம் மற்றும் சிகிச்சைப் பிரிவை அவர் தொடக்கி வைத்தார் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இன்று சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சென்று பார்த்து நலம் விசாரித்தார் இவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைக்கள் குறித்து மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார்

பேனர் வைப்பதற்காக நீதிமன்றத்தை நாடும் தமிழக அரசு நீட் ஆள்மாறாட்ட விவகாரத்தில் ஏன் நீதிமன்றத்தை அணுகவில்லை என்றும் திரு

க ஸ்டாலின் வினவினார்

ராமதாஸ் கூறியுள்ளார் கர்நாடக அரசின் விஷமத்தனமான கண்டிக்கத்தகுந்த இந்நிலைப் பாட்டினால் இருமாநில உறவுகள் பாதிக்கப்படும் என்பதால் மேகதாதுவில் அணைக் கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு வழங்க கூடாது என்று அறிக்கை ஒன்றில் அவர் வலியுறுத்தி உள்ளார் வருமான வரித்துறையால் அமைக்கப்பட்டுள்ள தேசிய அளவிலான மின்னணு வரி மதிப்பீட்டு மையத்தை நாளை புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் திறந்து வைக்கிறார் டிஜிட்டல் இண்டியா இயக்கத்தை வலுப்படுத்தி எளிதில் வர்த்தகம் புரிய ஏற்ற நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப வரி செலுத்துவோருக்கான சேவைகளை செம்மையாக்கி புகார்கைளை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது வரி செலுத்துவோரும் வரித் துறை அதிகாரிகளும் நேரடியாகப் பார்த்துக் கொள்ள தேவையின்றி மின்னணு முறையில் வரி மதிப்பீட்டு நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்நடைமுறைகளில் வெளிப்படைத் தன்மை மற்றும் பொறுப்புணர்வு அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை ஒட்டி விழுப்புரம் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு சுப்ரமணியன் இன்று விழுப்புரத்தில் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்புக் குழுவினர் உடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார்

வேட்பாளர்களின் செலவுக் கணக்குகளை கண்காணிக்கவும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன மாவட்ட ஆட்சியிரின் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பொதுப் பார்வையாளர் திரு சீனு வீரபத்ருடு செலவினப் பார்வையாளர் திரு சவண் ஸ்வச்சந்த் ஆகியோரும் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் இடைத் தேர்தல் நடைபெற உள்ள நாங்குநேரி தொகுதியில் நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் அஇஅதிமுக வில் சுவர் விளம்பரம் அழிக்கப்படவில்லை என்றும் இரு தொகுதிகளிலும் தேர்தல் ஒரே மாதிரியாக நடைபெறும் விதத்தில் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றும் சிபிஐ மாநிலச் செயலர் திரு முத்தரசன் கூறியுள்ளார்

வேலூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் நேற்றிரவு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட யஷ்வந்த்பூர் ரயிலின் கடைசிப் பெட்டிச் சக்கரம் முன்பாக தலைவைத்து தற்கொலை செய்து கொண்டார் ரயில் புறப்பட்டு சென்ற பின்னர் அங்கிருந்த மற்றவர்கள் இதை கவனித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் உடலைக் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் குடும்பத் தகராறே மாணவரின் தற்கொலைக்கு காரணம் என்றும் தெரியவந்துள்ளது கன்னியாகுமரி முதல் கோவா வரை வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள காற்றின் திசை மாறுபாடு காரணமாக வடக்கு உள்தமிழக மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராமநாதபுரம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதில் ஜெய்பூர் ரயில் நிலையம் முதலிடம் பெற்றுள்ளது

மக்கள் பங்கேற்பு காரணமாகவே இது சாத்தியமாகி இருப்பதாக வடமேற்கு ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு அபய் சர்மா கூறியுள்ளார்